உள்ளபாதவ் பிரதமர் திருநரேந்திரமோடி அங்கு பண்ட்ட தீன்தயாள் உபாத்யாயாநினைவு மையத்தைநாட்டுக்குஅர்ப்பணிக்கிறார்

நாட்டிலேயேதீன் தயாள் உபாத்பாயாவிற்குநிறுவப்படுகின்றமிகஉயரமானசிலை இவ என்பதுகுறிப்பிடத்தக்கது வாரணாசி உஜைனி ஓங்காரேஷ்வர் ஆகியவற்றை இணைக்கும் மகாகால் எக்ஸ்பிரஸ் ரயில் வண்டியையும் பிரதமர் கொடியசைத்துஅனுப்பிவைப்பார்

உத்தரப்பிரதேசமாநிலத்தின் கைவினைப்பொருட்களுக்குநேரடியாகசர்வதேசசந்தைவாய்ப்பைஏற்படுத்தும் வகையில் இரண்டுநாள் கண்காட்சியையும் பிரதமர் தொடங்கிவைப்பார் மேம்பாட்டுக்குதில்லிகாவல்துறையினரின் நாட்டின் பங்களிப்பு மற்றம் தியாகத்துக்குமத்தியஉள்துறைஅமைச்சர் திருஅமித் ஷா பாராட்டுதெரிவித்துள்ளார்

காவலர்களின் தியாகங்களை அங்கீகரித்துள்ளபிரதமர் திருநரேந்திரமோடி இதற்காகதில்லியில் தேசியகாவல் நினைவிடம் அமைத்திருப்பதைதிருஅமித் ஷா சுட்டிக்காட்டினார் காவலர்களின் தியாகத்திற்குசான்றாக இந்தநினைவிடம் அமைந்துள்ளதுஎன்றும் அவர் கூறினார் தில்லிகாவல்துறையினரின் நலனுக்காகஏராளமானநடவடிக்கைகளைதேசிய ஜனநாயககூட்டணிஅரசுமேற்கொண்டுள்ளதுஎன்றும் அவர் தெரிவித்தார்

காந்திநகரில் உள்ளமகாத்மாமந்திரில் இன்றுநடைபெறும் இந்தமாநாட்டிற்கானமுன்னோட்டஆவோசனைக்கூட்டத்தில் திருபிரகாஷ் ஜவடேகர் பங்கேற்கவுள்ளார் இந்தகூட்டத்தில் பல்வேறுநாடுகளின் பிரதிநிதிகள் இடையேஅவர் உரையாற்றுவார் இடம்பெயரும் வனவிவங்குகள் நாடுகளை இணைக்கிறது இதனைவரவேற்போம் என்றதலைப்பில் இம்மாநாடுநடைபெறவுள்ளது

தில்லிராம்லீவாமைதானத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் துணைநிலைஆளுநர் திருஅனில் பைஜால் அவருக்குபதவிப்பிரமாணமும் ரகசியகாப்பு பிராமணமும் செய்துவைத்தார் அவருடன் திருமணிஷ் சிகோடியா திருசத்தியேந்தர் ஜெய்ன் திருகோபால் ராய் திருகைவாஸ் கெலாட் திரு இம்ரான் ஹுசைன் திருராஜேந்திரகௌதம் ஆகியோரும் அமைச்சர்களாகபதவியேற்றனர்

மூனிச் பாதுகாப்பு மாநாட்டிற்கு இடையேஅமெரிக்கவெளியுறவு அமைச்சர் திருமைக் பாம்பியோவை இந்தியவெளியுறவு அமைச்சர் திருஜெய்சங்கர் நேற்றுசந்தித்துபேசினார்

இருதரப்பு உறவுகள் குறித்து இருநாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களும் விவாதித்தனர்

வளர்ந்துவரும் ராணுவஒத்துழைப்பு குறித்து இருதரப்பினரும் விவாதித்தனர்

வரவிருக்கும் ரானுவ பங்களிப்பு சபைக்கூட்டத்தில் அவருடன் இணைந்துபணியாற்றும் தருணத்தைஆவலுடன் எதிர்பார்ப்பதாகவும் திருஜெய்சங்கர் கூறியுள்ளார் ஆஸ்திரேலியவெளியுறவு அமைச்சர் சிங்கப்பூர் பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோரையும் திருஜெய்சங்கர் சந்தித்துப்பேசினார் பாதுகாப்பு ஒத்துழைப்பைமுன்னெடுத்துச்செல்லமத்தியஅரசுஆர்வத்துடன் இவர்களுடன் இருப்பதாகஅவர் தெரிவித்தார் சர்வதேசபாதுகாப்பு கொள்கைசம்பந்தமாகவிவாதிக்கும் உலகின் முன்னணிஅமைப்பாகஉள்ள மூனிச் பாதுகாப்பு மாநாடுஆண்டுதோறும் நடைபெற்றுவருகிறது

ஆசியகண்டத்திற்குவெளியேமுதல் முறையாகபிரான்ஸ் நாட்டில் கொரோனாவைரஸால் ஒருவர் உயிரிழந்தார் இதற்கிடையே நோய் பரவுவதைகட்டுப்படுத்துவதற்காகசீனமத்திய வங்கிநடவடிக்கைஎடுத்துவருகிறது

இந்தவைரஸ் பரவுவதைகட்டுப்படுத்துவதில் சீனாவின் நடவடிக்கைகள் ஊக்கம் அளிப்பதாகஉள்ளனஎன்றார் கோழிப்பண்ணையிலிருந்துகொரோனாவைரஸ் கர்நாடகாவில் பரவுவதாககூறப்படுவதுவதந்திஎனஅம்மாநிலத்தின் கால்நடைபராமரிப்பு மற்றம் மீன்வளத்துறைதெரிவித்துள்ளது கோழிப்பண்ணையிலிருந்து இந்தவைரஸ் பரவும் என்பதற்கானஅறிவியல்பூர்வஆதாரம் எதுவும் இல்லையென்பதால் சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் இத்தகையசெய்தியைமக்கள் நம்பவேண்டாம் என்றுஅந்ததுறையின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது தொற்றுஉள்ளநபர்களிடமிருந்துதான் இந்தவைரஸ் நோய் பரவும் என்பதுதெளிவாகஅறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஊட்டச்சத்துகுறைபாட்டினால் பாதிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் கோழிஉணவு உதவியாக இருக்கும் என்பதால் இத்தகையஆதாரமற்றவதந்திகளைபரப்பவேண்டாம் என்றும் அந்ததுறைகேட்டுக்கொண்டுள்ளது

புதுக்கோட்டையைசேர்ந்த இந்தமீனவர்கள் நடுக்கடலில் நேற்றிரவு கைதுசெய்யப்பட்டனர் அவர்களிடம் இரண்டுஎந்திரப்படகுகளும் கைப்பற்றப்பட்டன

லண்டனில் நடைபெறும் ஒருவாரகாலஆடைகள் கண்காட்சியின் ஒருபகுதியாகநேற்றுநடைபெற்ற இந்தியாதினத்தில் நாட்டின் பல்வேறுபகுதிகளில் தயாரிக்கப்பட்ட புடவைகள் இடம்பெற்றன